தங்கமணி தெரிவித்துள்ளா் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிய அவர் தற்போது காற்றாலை மற்றும் பிற தொகுப்பிலிருந்து போதிய மின்சாரம் கிடைப்பதால் அனல் மின் நிலையங்களில் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் காற்றாழை மின் உற்பத்தியில் எந்த ஒரு ஊழலும் நடைபெறவில்லை எனவும் எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் இது குறித்து தவறான தகவலை தெரிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

சு நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இவ்விழாவிற்கு சட்டப்பேரவை தலைவ் திரு

தனபால் தலைமை வகிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

இவ்விழாவை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு பிரசாந்த் மு வடநேரே உத்தரவிட்டுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

உதயகுமார் இன்று வழங்கினாா்

நரேந்திரமோதி தால்சர் உர தொழிற்சாலை மற்றும் ஜார்ஸுகுடா விமான நிலையம் ஆகியவற்றை ஒடிசாவில் நாளை திறந்து வைக்கிறார் மேலும் தேசிய அனல்மின் கழகம் மகாநதி நிலக்கரி நிறுவனத்தின் சுரங்கங்கள் மற்றும் நிலக்கரி எடுத்துச்செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே இருப்புப்பாதைகள் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார்

பெ என்ற இணையத்கிலும் பகிர்ந்துகொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் கடந்த முறை தமிழ் மொழியின் பெருமை மற்றம் பழமை குறித்து எடுத்துரைத்ததோடு கேரள மழை வெள்ளம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு வியங்கள் குறித்து உரையாற்றினார்

நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார்

வெங்கையா நாயுடு இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தார் மத்திய ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்கு இப்பயணம் பெரிதும் உதவிகரமாக இருந்ததாக குடியரசுத் துணைத்தலைவர் தெரிவித்தார் பயணத்தின்போது இந்தியா ருமேனியா வர்த்தக அமைப்பின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி போன்ற பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்தியாவின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதாக பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக ருமேனியா பிரதமருடன் நடைபெற்ற அந்நாட்டின் துணை தூதரகத்தை சென்னையில் அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ழழழழழழழ திறன் வள்ப்பு முன்னோடி மாவட்டங்களில் திறன் பயிற்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய திறன்மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோா் அமைச்சகம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது

அரசுமுறைப்பயணமாக வரும் ஒன்றாம் தேதி புதுதில்லி வருகிறார்

இருப்பினும் தீயணைப்பு படையினரின் முயற்சியால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் உளுந்தூர் பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் உசைனின் உயிர் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளை ஒட்டி நாகூர் தர்காவில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெறுகிறது

ம க நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமராஸ் வரவேற்றுள்ளார் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த இந்நடவடிக்கை பெரிதும் உதவிடும் என அவர் கூறியுள்ளார்

சிறு தொழில் செய்ய விரும்பும் முன்னாள் படைவீரர்கள் இதில் பங்கேற்கலாம் என இதன் உதவி இயக்குனர் திரு வரதராஜன் தெரிவித்துள்ளார்

துபாயில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா பங்களாதேஷையும் அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன

முன்னதாக இன்றுகாலை நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் மகளிர் பிரிவில் ஸ்பெயினின் மரின் சிலிச் ஐப்பானின் யமாக்குச்சி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறினர்